நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியிலும் இக்கூட்டணியில் தொகுதிப் பங்கீடு குறித்து பேச்சு வார்த்தை தொடங்கியுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

யோகாவிற்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்று தந்த நாடு இந்தியா என்றும் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தில் உலகிற்கே உதவி வரும் இந்தியாவிடம் இருந்து இந்திய பயிர்களையும் உலக நாடுகள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது ஜன்அவ்ஷதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார் திட்டத்தின் வெற்றிக்கு பாடுபட்டவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் விருதுகளும் வழங்கப்பட்டன

கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு எதுவும் இருக்கவில்லை

ஏனாமில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை

புதுச்சேரியில் பத்திரிக்கையாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக கருதி அவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தலின் பேரில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அண்மையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட பத்திரிக்கையாளர்கள் தேர்தல் பணியிலும் ஈடுபட வேண்டியிருப்பதால் அவசியம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்

சமூக விரோதிகளின் வீடுகளில் தேடுதல் பணிகளை மேற்கொண்ட இவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பணியிலும் ஈடுபட்டனர் தேர்தலின் போது புதுச்சேரியில் பணப் புழக்கம் மற்றும் மதுக் கடத்தலை தடுக்க தேர்தல் துறை கலால் துறை மற்றும் வருவாய் துறையினர் சோதனைச் சாவடிகளை அமைத்திருப்பதும் தேர்தல் காலத்தில் சமூக விரோதிகள் புதுச்சேரிக்குள் நுழைவதை அனுமதிக்க வேண்டாம் என காவல் துறை நீதிமன்றங்களுக்கு பரிந்துரை செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி ஆகியோருக்கு இடையே இன்று நடைபெற்ற பேச்சு வார்த்தையில் இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி ஏற்கனவே பாரதீய ஜனதாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதீய ஜனதாவிற்கும் இடையே நேரடி போட்டி உறுதியாகி உள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து இன்று புதுச்சேரியிலும் இவ்விரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சு வார்த்தை தொடங்கி உள்ளது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சு வார்த்தையில் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் முன்னாள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் திரு கந்தசாமி திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவக்குமார் திரு

சிவா ஆகியோர் பங்கேற்றனர் இக்கூட்டம் சமூகமான முறையில் நடைபெற்றதாகவும் அடுத்த சுற்று பேச்சு வார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு

நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மதசார்பற்ற ஜனநாயக முன்னணி ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுதல் புதுச்சேரியை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் தேர்தல் அறிக்கை அமையும் என்றும் திரு நாராயணசாமி கூறினார்

மணவெளி தொகுதியில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பேரணியை புதுச்சேரிக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என் ஆர்

புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதீய ஜனதாவின் தேர்தல் அறிக்கை மாநில மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு அகற்றப்பட்டதை தொடர்ந்து அரசு ஊழியர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வருவதாக மாநில பிஜேபி பொதுச் செயலர் திரு ஏம்பலம் செல்வம் கூறினார் லாஸ்பேட் தொகுதியில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பேரணியின் போது மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சியை கொண்டு வர மத்திய அரசுடன் சுமூக உறவுள்ள அரசு அமைதல் அவசியம் என்றார் புதுச்சேரியின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவரான திரு ரங்கசாமி நல்ல முடிவு எடுப்பார் என தாம் நம்புவதாகவும் குறிப்பிட்டார் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இளம் வாக்காளர்கள் மற்றும் பொது மக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு அர்ஜுன் சர்மா இன்று தொடங்கி வைத்தார் மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை கணினி அல்லது கைப்பேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்வது எப்படி என்பது குறித்தும் வாக்காளர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்படுகிறது

பிரமர் திரு